நரேந்திரமோடி அழைப்பு விடுத்துள்ளார்

சமூகத்தில் நலிந்த மக்களின் பிரச்சினைகளுக்குத் தீர்வுகாண பெரிய நிறுவனங்கள் ஒருங்கிணைந்து உதவ வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்

பிறப்பித்த உத்தரவு செல்லும் என்று சென்னை உயா்நீதிமன்றம் தீாப்பளித்துள்ளது

இனி விரிவான செய்திகள் நாட்டைக் கட்டமைப்பதில் தகவல் தொழில்நட்பத் துறை பங்களிக்க வேண்டுமென்று பிரதமா் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார் புதுதில்லியில் நேற்று தகவல் தொழில்நுட்பம் மற்றும் மின்னணு சாதன உற்பத்தியாளர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இவ்வாறு கூறினார் இதன் மூலம் சமூகத்தில் உள்ள அடிதட்டு மக்களின் பிரச்சனைகளை களைய முடியும் என்றும் அவர் தெரிவித்தார் நாட்டில் உள்ள தொழில்துறை மற்றும் மிகப்பெரிய நிறுவனங்கள் தங்கள் வா்த்தகத்திற்கு இடையே சமூகப் பணிகளை செய்து வருவதாக கூறிய அவர் இதன் மூலம் சமூகத்தில் விளிம்பு நிலையில் உள்ள மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படுவதாக தெரிவித்தார் இந்நிலையில் தொழில் துறையையும் கார்ப்பரேட் நிறுவனங்களையும் குறை கூறுவது ஏற்கத்தக்கது அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டார் தங்களுடைய வரிப்பணம் முறையாக செலவிடப்படுவதால் தற்போது அதிக எண்ணிக்கையிலானமக்கள் வரி செலுத்த முன்வருவதாக பிரதமர் கூறினார் சா்வதேச அளவில் கச்சா எண்ணையின் விலை அதிகரித்து வருவதை கட்டிகாட்டிய பிரதமர் மின்சார வாகனங்களை பயன்படுத்துவதன் மூலம் கச்சா எண்ணைக்காக சார்ந்திருப்பதை தவிர்க்க முடியும் என்றார் முன்னதாக தகவல் தொழில்நுட்பத் துறையினரை சமுதாய நலனுக்காக இணைக்கும் வகையில் நான் இல்லை நாம் என்ற இணைய பக்கத்தையும் செயலியையும் பிரதமர் தொடங்கி வைத்தார் சமூகத்திற்காக நான் என்ற வகையில் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களும் அவற்றில் பணியாற்றும் ஊழியர்களும் சமூக நலனுக்காகவும் சேவைக்காகவும் பாடுபட இந்த இணைய பக்கம் உதவும் என்றும் அவர் கூறினாள் மகாத்மா காந்திக்கு மிகவும் பிடித்தமான வைஷ்ணவ் ஜன் தோ என்ற பாடலை உலகின் பல்வேறு பாடகர்கள் பாடியுள்ளனர் இதனை பிரதமர் திரு நரேந்திரமோடி பகிர்ந்து கொண்டுள்ளார் ஸ்லொவெக்கியா சிங்கப்பூர் ருமேனியா ஆகிய நாடுகளை சேர்ந்த பாடகர்களின் பாடலை திரு மோடி நேற்று தமது டிவிட்டர் பக்கத்தில் பகிர்ந்து கொண்டுள்ளார்

சத்தீஷ்கர் மாநில சட்டப்பேரவை தேர்தலை சுதந்திரமாகவும் நியாயமாகவும் அமைதியாகவும் நடத்துவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது

இவற்றில் பெரும்பாலான தொகுதிகள் இடது சாரி அதிதீவிர வாதத்தால் பாதிக்கப்பட்டவை சுட்டப்பேரவை தேர்தலுக்கு போதிய அளவு பாதுகாப்பு படைகள் தயார்நிலையில் உள்ள என்று எமது செய்தியாளரிடம் பேசிய மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சுப்ரத் சாஹு தெரிவித்தாா் முதற்கட்ட தேர்தலில் இருநூற்று நாற்பது வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர்

வேட்பு மனுக்கள் திரும்ப பெறுவதற்கு நாளை கடைசி நாளாகும் பணியிடங்களில் பாலியல் துன்புறுத்தல்களை தடுக்க சட்டரீதியாகவும் அமைப்பு ரீதியாகவும் நடவடிக்கை எடுப்பதற்கான வழிவகைகள் குறித்து முடிவு செய்ய அமைச்சகர்கள் குழு ஒன்றை மத்திய அரசு அமைத்துள்ளது உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் தலைமையிலாள இக்குழுவில் பாதுகாப்பு துறை அமைச்சர் திருமதி நிர்மலா கீதாராமன் சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திருமதி மேனகா காந்தி ஆகியோர் இடம் பெற்றுள்ளதாக உள்துறை அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த குழு மகளிர் பாதுகாப்பு தொடர்பாக தற்போதைய விதிகளை ஆராய்ந்து தேவையான பரிந்துரைகளை மூன்று மாதங்களில் அளிக்கும் பணியிடங்களில் பாலியல் துள்புறுத்தல்களுக்கு ஆளாகின்றவரின் பணிநிலை எதுவாக இருந்தாலும் அதற்குஎதிராகக் குரல் மூவம் புகார் அளிக்க மின்னனு புகார் பெட்டி அமைக்கும் திட்டத்தை மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் தொடங்கியுள்ளது

புகார் தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்ந்து கண்காணிக்கப்படும்

இந்தியாவில் ஏற்கனவே கற்றுச்சூழல் மாசு மிக மோசமான நிலையில் உள்ளதால் புதிய வாகன தயாரிப்புகளுக்கான சுற்றுச்சூழல் விதிமுறைகளை அறிமுகப்படுத்தும் காலத்தை மேலும் நீடித்தால் அது பொதுமக்களின் சுகாதாரத்தில் எதிர்மறை தாக்கத்தையே உருவாக்குமென்றும் உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது

இவர்களில் திரு ஜக்கையன் மட்டும் தமது செயலுக்கு வருத்தம் தெரிவத்து பேரவைத் தலைவரிடம் கடிதம் அளித்தார்

இந்த உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்த செல்வி இந்திரா பானா்ஜியும் நீதிபதி திரு சுந்தரும் இருவேறு கருத்துக்களுடன் தீர்ப்பளித்தனர் இதையடுத்து வழக்கை மூன்றாவது நீதிபதி திரு சத்திய நாராயணா விசாரித்தார் இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு அளித்த அவர் பேரவைத் தலைவரின் உத்தரவில் சட்ட விதிமுறை மீறல் இருப்பதாக தாம் கருதவில்லை என்று குறிப்பிட்டார் முதலமைச்சருக்கு எதிராக ஆளுநரிடம் மனு அளித்தபோது இதில் தம்மால் தலையிட முடியாது என்று ஆளுநர் தெரிவித்த தகவலை ஏற்கனவே விசாரணை நடந்தபோது தலைமை நீதிபதி அம்வில் தெரிவிக்கப்படவில்லை என்பதை கட்டிக்காட்டிய நீதிபதி திரு சத்ய நாராயணா தலைமை நீதிபதியாக இருந்த செல்வி இந்திரா பானர்ஜி வழங்கிய தீர்ப்பில் தவறு எதுவும் இல்லை என்றார்

உயர்நீதிமன்றத்திலிருந்து நல்ல தீர்ப்பு கிடைத்திருப்பதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

உயர்நீதிமன்ற தீர்ப்பை அடுத்து மக்களாட்சி மாண்புக்கு ஏற்றபடி திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிவாள அரசு உடனடியாக பதவிவிலகி மக்கள் தீர்ப்பை பெற வேண்டுமென்று இந்திய கம்யுனிஸ்ட்கட்சியின் மாநில செயலாளர் திரு இரா முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார்